பாதுகாப்பு துறையில் தற்சாா்பு நிலையை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மழை நீர் சேகரிப்பு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

பழனிசாமி கூறியுள்ளார்

பிரதமர் தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

ரயில்பாதை மின்மயமாக்கல் பணிகளால் உணவு தானியங்கள் உள்ளிட்ட சரக்கு போக்குவரத்து சேவை விரைவுபடுத்தப்படுவதுடன் வர்த்தக மேலாண்மை உறுதிசெய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார்

ஆயுதம் செய்வோம் என்ற பாரதியாரின் பாடல் வரிகளை நினைவுகூர்ந்த பிரதமர் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நிலையை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மோட்டார் வாகன உற்பத்தியில் தமிழகம் தொடா்ந்து சிறந்து விளங்குவதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் தற்போதைய திட்டங்களால் மாநிலத்தின் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்றார் தமிழகத்தில் கடற்பாசி பன்னோக்கு பூங்கா புதிதாக அமைக்கப்படும் என்று கூறிய பிரதமா் தமிழக மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க அரசு உருதியுடன் இருப்பதாகவும் அவர்களின் நியாயமான உரிமைகளை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என உறுதியளித்தார் இலங்கை தமிழர்களின் நலனில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் அவர்கள் அமைதியுடனும் சமத்துவத்துடனும் சமூகநீதியுடனும் வாழ்வதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றார்

தொடா்ந்து சென்னை தைய்யூரில் ஆயிரம் கோடிரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விகழகத்தின் ஆராய்ச்சி வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் நோய்த்தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஊரடங்கு காலத்திலும் கொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்

சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உயர்அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

குடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்ட செய்தியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர்தம் குடும்பத்திற்கு துணை நிற்கும் என்றார் வீரர்களின் தியாகத்திற்கு தலைவணங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷாவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக இன்னுயிரை ஈந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

மன்தீப் பண்டாரி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே